புதுச்சேரி கேரளசுட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் இன்றுஇரவு ஏழு மணியுடன் நிறைவடைகிறது

புதுச்சேரிமற்றும் கேரளாவில் சட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் இன்றுஇரவு சுஏழு மணியுடன் நிறைவடைகிறது

சேர்த்துகன்னியாகுமரிமக்களவைதொகுதிக்கும் கேரளாவில் உள்ளமலப்புரம் இதனுடன் மக்களவைதொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது

இதையொட்டி தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் அரசியல் கட்சித்தலைவர்களும் வேட்பாளர்களும் இன்று இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளனர் பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிஅசாம் மாநிலத்தின் தமுவ்பூர் பகுதியில் நேற்றுபிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமிழகத்திற்குபயணம் மேற்கொண்டபிஜேபி மூத்ததலைவரும் மத்தியஉள்துறைஅமைச்சருமானதிருஅமித்ஷா சென்னைமற்றும் திருநெல்வேலியில் நடைபெற்றபிரச்சாரகூட்டங்களில் பங்கேற்றார்

அதிகாரி திருசத்தியபிரதாசாஹு தெரிவித்துள்ளார்

யேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினம் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுவதாகஅவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மனிதநேயம் மன்னிப்பு தியாகம் உன்மைஆகியவற்றின் அடையாளமாகயேசுகிறிஸ்து திகழ்வதாகவும் அமைதிமற்றும் கருணையைஅவரதுவாழ்க்கைபோதிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் சமூகத்தில் நல்லிணக்கத்தைஏற்படுத்தவும் நாட்டில் மகிழ்ச்சிமற்றும் வளத்தைஅதிகரிக்கவும் யேககிறிஸ்துவின் போதனைகளைபின்பற்றவேண்டும் என்றுதிருராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுடன் நடந்ததுப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்புப்படைவீரர்கள் ஐந்துபேர் உயிரிழந்தனர் பிஐப்பூர் மாவட்டத்தில் உள்ள பஸ்டார் பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாககிடைத்ததகவலைத் தொடர்ந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டபாதுகாப்புப் படைவீரர்கள் தீவிரதேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஜொனாகுடாகிராமத்தில் பாதுகாப்புப்படையினர் மீதுமாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினர்

ஏராளமானமாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தபாதுகாப்புப் படைவீரர்களின் குடும்பத்தினருக்குபிரதமர் திருநரேந்திரமோடிடுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார் வீரர்களின் உயிர்த்தியாகம் வீணாகாதுஎன்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவேண்டும் என்றுபிரதமர் விருப்பம் தெரிவித்துள்ளார்

மாணவர்களின் சுமையைகுறைக்கும் வகையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டது

அரிதானநோய்களுக்கானதேசியகொள்கைக்குமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்தக்கொள்கைவிவரங்கள் இதையடுத்து குகாதாரத்துறைஅமைச்சகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது

ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டுபணிகளைஅதிகரிக்கவும் மருந்துகளைஉள்ளூரிலேயேஉற்பத்திசெய்யவும் கவனம் செலுத்தப்படுகிறது

கோவிட் மழைக்காலங்களிலும் பெருந்தொற்றுபாதிப்பின் போதம் புயல் திமுகபொதுமக்களுக்குஏராளமானநலத்திட்டஉதவிகளைவழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஆயிரமாகஅதிகரித்துள்ளது

பயணிகள் ரயில்கள் மற்றும் உள்ளூர் விமானப்போக்குவரத்தூத்து செய்யப்படுகிறது எனினும் சரக்குரயில்கள் மற்றம் சர்வதேசவிமானப் இயங்கும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதைஅடுத்தபொருட்களைவாங்க கடைவீதிகளில் பொதமக்கள் குவிந்தனர்

ஷபெல்லேமாகாணத்தில் உள்ள இரண்டுராணுவதளங்களைகுறித்துவைத்துதீவிரவாதிகள் கார் குண்டுதாக்குதல்களைநடத்தினர்

இந்தசண்டையில் நான்குபாதுகாப்புப்படைவீரர்கள் உயிரிழந்ததாகவும் பலர் அடைந்ததாகவும் ராணுவகமாண்டர் தெரிவித்தார்